குடிநீர் திட்டத்தைமுதலமைச்சர் முல்லைப் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுமதுரையில் தொடங்கிவைக்கிறார்

வடகிழக்குபருவமழைகாரணமாகநீர் நிலைகள் நிரம்பிவருவதாகவருவாய்த் துறைஅமைச்சா் திருஉதயகுமார் கூறியுள்ளார்

பின்னா் தொழில்துறையைசாா்ந்தவா்கள் மகளிா் சுயஉதவிகுழுவினா் மற்றும் விவசாயிகளுடனும் முதலமைச்சர் கலந்துரையாடஉள்ளார்

புதியவேளாண் சட்டங்கள் தொடர்பாகவிவசாயசங்கபிரதிநிதிகளுடன் நேற்றுநடைபெற்றநான்காவதுசுற்றுப் பேச்சுவார்தைக்குபின்னா் செய்தியாளா்களிடம் அவர் பேசினார் இந்தபேச்சுவார்த்தையின்போது குறைந்தபட்சஆதரவு விலைவழங்கும் நடைமுறைதொடரும் என்றுஅரசுசாா்பில் உறுதிஅளிக்கப்பட்டதாகவும் அவா் தெரிவித்தாா் திறந்தமனதுடன் இந்தபேச்சுவார்தைகளைஅரசுநடத்திவருவதாகவும் அமைச்சர் கூறினார் ஐந்தாம் கட்டபேச்சுவார்த்தைநாளைநடைபெறும் என்றும் திருநரேந்திரசிங் தோமர் தெரிவித்தார்

நேற்றுதிருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

துறைஅமைச்சர் நேற்றுகோவையில் மேம்பாலம் பணிகளைதொடங்கிவைத்தபின்னா் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மீனவர் நலனுக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் ஆழ்ந்தகாற்றழுத்ததாழ்வு மண்டலமாகவலுவிழந்துள்ள புரெவி புயல் தற்போதுமன்னார் வளைகுடாப் பகுதியில் நிலைக் கொண்டுள்ளதாகவும் இது அடுத்தசிலமணிநேரங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையேகரையைகடக்க்கூடும் என்றும் சென்னைவானிலைஆய்வு மையத்தின் துணைதலைமை இயக்குநர் திருபாலசந்திரன் கூறியுள்ளார் சற்றுமுன் எமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

காரணமாகநியாயவிலைகடைகளின் செயல்பாடுகள் பாதிக்கப்படாமல் மழைக் இருப்பதைஉறுதிசெய்யுமாறுஅதிகாரிகளுக்குஅறிவுறுத்தப்பட்டிருப்பதாககூட்டுறவுத் துறைஅமைச்சர் திருசெல்லூர் ராஜூ கூறியுள்ளார் நேற்றுமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மக்களின் எண்ணங்களை பூர்த்திசெய்யும் வகையில் அஇஅதிமுகஅரசுசெயல்பட்டுவருவதாககூறினார்

சீனாவைசேர்ந்த இடதுசாரிகட்சிஉறுப்பினா்களுக்குவிசாகட்டுப்பாடுகளைஅமெரிக்காவிதித்துள்ளது

ஒடிசாவில் இன்றுஅதிகாலைநிலநடுக்கம் ஏற்பட்டது

திருவண்ணாமலைமாவட்டத்தில் மேற்கொளளப்பட்டுவரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை இந்துசமயஅறநிலையத் துறைஅமைச்சா் திருசேவூர் ராமச்சந்திரன் நேற்றுஆய்வு செய்தாா்

கொண்ட மூன்றுபோட்டிகளைக் இந்தத் தொடரின் இரண்டாவதுபோட்டிநாளைமறுநாளும் மூன்றாவதுமற்றும் இறுதிகிரிக்கெட் போட்டிவரும் செவ்வாய்க்கிழமையும் நடைபெறஉள்ளது ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் சென்னைஅணி இன்றுபெங்களூரூ அணியைஎதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெறஉள்ள இப்போட்டி இரவு ஏழரைமணிக்குதொடங்குகிறது